மனஎழுச்சியைஏற்படுத்தக்கூடியவைஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறயிருக்கிறார்

மாநிலஅரசுஎடுத்துவருவதாகஅஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

திருராகுல்காந்திதெரிவித்துள்ளார் நேதாஜிசுபாஷ்சந்திரபோஸின் வாழ்வும் பணிகளும் அவர் எடுத்தமுடிவுகளும் அனைவருக்கும் மனஎழுச்சியைஏற்படுத்துவதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறயிருக்கிறார்

இக்கொண்டாட்டங்களைகொல்கத்தாவில் இன்றுமாலையில் பிரதமர் திருநரேந்திரமோடிதொடங்கிவைத்தார் நிகழ்ச்சியில் அவர் பேசகையில் எல்லைக்கோடுமுதல் எல்லைக்கட்டுப்பாட்டுகோடுவரை இந்தியாவின் வலிமைவாய்ந்தநிலையைஉலகநாடுகள் கண்கூடாகபார்த்துவருகின்றனஎன்றார் நேதாஜியின் கனவைநிறைவேற்றுவதாக இருப்பதாகவும் எப்போதெல்லாம் இது இந்தியாவின் இறையான்மைக்குஅச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறதோஅப்போதெல்லாம் இந்தியாதக்கபதிவடிஅளித்துவருகிறதுஎன்றும் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் நேதாஜிதொடர்பானசிறப்பு அஞ்சல்தலை அவரதுகடிதங்கள் நூல் ஆகியவற்றைபிரதமர் வெளியிட்டார் மேற்குவங்க முதலமைச்சர் செல்விமம்தாபானர்ஜி மற்றும் பலர் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் குடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் தில்லியில் குடியரசுத்தலைவர் மாளிகையில் நேதாஜிசுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவப்படத்தைதிறந்துவைத்தார் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றநிகழ்ச்சியில் ஆளுநர் திருபன்வாரிலால் புரோகித் நேதாஜிசுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவப்படத்திற்குமலர் மரியாதைசெலுத்தினார் சென்னைகடற்கரைகாமராசர் சாலையில் நேதாஜிசுபாஷ் சந்திரபோசின் சிலைமுன்பு வைக்கப்பட்டிருந்த அவரதுதிருவுருவப் படத்திற்குமாநிலஅமைச்சர்கள் பலரும் மலர்த்தூவிமரியாதைசெலுத்தினர்

மாநிலசெய்திபிரிவு தயாரித்துள்ள இந்நிகழ்ச்சியைமாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் அஞ்சல் செய்யும்

நான்குபேரதுஉயிரிழப்பு குறித்துமத்தியஅரசு இலங்கைஅரசிடம் தமிழகமீனவர்கள் தனதுகடும் எதிர்ப்பைபதிவு செய்திருப்பதாகமத்தியமீன்வளத்துறைஅமைச்சர் திருகிராஜ்சிங் தெரிவித்துள்ளார்

அலங்காரமற்றும் வண்ணமீன்வளர்ப்பு நீர்நிலைகளில் கூண்டுகள் உதவியுடன் மீன் வளர்த்தல் கடல் பாசிஉற்பத்திபோன்றதுறைகளுக்குஅதிகமுக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் மத்தியபட்ஜெட் தயாரிப்பு பணிநிறைவடையும் நிலையைஎட்டுவதைகுறிக்கும் வகையில் அமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் இணையமைச்சர் திருஅனுராக் தாக்கூர் மற்றும் உயர் அலுவலர்கள் சார்பில் தில்லியில் பாரம்பரியஅல்வாதயாரிப்பு நிகழ்வு இன்றுநடைபெற்றது இம்முறைபட்ஜெட் மின்னன்சல் மற்றும் இணைகளம் ஆவணங்கள் வாயிலாகவேவழங்கப்படவிருப்பதுகுறிப்பிடத்தக்கது இதனைஅனைவரும் பெறும் வகையில் மொபைல் செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது

இளைஞர்களுக்குவேலைவாய்ப்பு கிடைக்க அஇஅதிமுகஅரசுஅனைத்துமுய்ற்சிகளையும் படித்த எடுத்துவருவதாகஅக்கட்சியின் இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் கோவையில் இன்றுநடைபெற்றபிரச்சாரக்கூட்டத்தில் பேசியஅவர் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் மக்களைகுழப்பிஅரசியல் ஆதாயம் தேடுவதாககுற்றம் சாட்டினார் தமிழகம் மின்மிகைமாநிலமாகதிகழ்வதாககூறியஅவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் முதலிடம் வகிப்பதாககுறிப்பிட்டார் இதனால் தொழில் நிறுவனங்கள் புதியதொழில் தொடங்க தமிழகத்தைதெரிவு செய்வதாகஅவர் கூறினார்

நான்குமீனவர்களின் உடல்கள் யாழ்பாணத்தில் உடற்கூறுசெய்யப்பட்டு இன்றுகாலையில் இந்தியகடலோரகாவல்படைமற்றும் கோட்டைபட்டினம் மீனவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன அவர்களதுஉடலுக்குஅமைச்சர் திருவிஜயபாஸ்கர் புதுக்கோட்டைமாவட்டஆட்சியர் திருமதிஉமாமகேஸ்வரிமற்றும் பலர் அஞ்சலிசெலுத்தினர் அதைதொடர்ந்துநான்குமீனவர்களின் உடல்களும் தனித்தனிஆம்புலன்ஸ் மூலம் அவர்களது சொந்த ஊரானராமநாதபுரத்திற்கு அனுப்பப்பட்டன செய்தியாளர்களிடம் பேசியஅமைச்சர் நான்குபேர் பின்னர் உயிரிழப்புக்குதமிழகஅரசுகடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுஎன்றார்

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திருவள்ளுர் மாவட்டம் அம்மையார் குப்பத்தில் அக்கட்சியின் சார்பில் நடைபெற்றமக்கள் கிராமசபைகூட்டத்தில் பேசியஅவர் திமுகஆட்சிகாலத்தில் பெட்ரோல் விலையைகுறைக்கவரிகுறைக்கப்பட்டதாககூறினார் கைத்தறிநெசவாளர்களின் நலனைபேணதிமுகதொடர்ந்துமுயற்சிஎடுக்கும் என்றுஅவர் குறிப்பிட்டார் நாட்டின் பன்முககலாச்சாரத்திற்குஎதிரானசித்தாத்தங்களைகாங்கிரஸ் எதிர்ப்பதாகஅக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருராகுல்காந்திகூறியிருக்கிறார் பிரச்சாரம் மேற்கொண்டுவரும் கோயம்புத்கூரில் தமிழகத்தில் இன்றுதிறந்தவேனில் அவர் நின்றபடிபொதுமக்களிடையேபேசுகையில் புதியவேளாண் சட்டங்கள் வாயிலாக விவசாயிகளின் உரிமைகள் பறிக்கப்படுவதாககுற்றம் சாட்டினார்

அஇஅதிமுகஅரசுபொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் லட்சத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசுதுறைகளில் வேலைவழங்கப்பட்டுள்ளதாக்கூட்டுறவுத்துறைஅமைச்சர் திருசெல்லூர் ராஜூ கூறியுள்ளார் ஐஎஸ்எல் கால்பந்தபோட்டியில் கேரளஅணி இன்றுகோவாஅணியைஎதிர்கொள்கிறது